ஜம்மு காஷ்மீர் போலீசாருக்கும் மத்திய ரிசர்வ் படை போலீஸ் படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதாக பாகிஸ்தானிய பத்திரிக்கையாளர் ஒருவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு தவறான நோக்கம் கொண்டது என்றும் முற்றிலும் ஆதாரமற்ற இப்பதிவு குறித்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட சமூக ஊடகத்திற்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர்

தாய்மை ஸ்வச் பாரத் இயக்கம் மக்கள் இயக்கமாகவே மாறி இருப்பதாக மத்திய நகர்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறி உள்ளார்

நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளால் மேற்கொள்ளப்படும் குப்பை அகற்றும் பணிகளை முறைப்படுத்தி இதுதொடர்பாக பொது மக்களின் குறைகளை திறம்பட்ட முறையில் தீர்ப்பதற்கான ஸ்வச் நகர் மொபைல் செயலி மற்றும் வீடுகளில் கழிவறை கட்டிக் கொள்வதற்கான அனுமதியை எளிய முறையில் பெற வகை செய்யும் எம் எஸ்பிஎம் மொபைல் செயலியை அமைச்சர் இந்நிகழ்ச்சியின் போது பராமரிப்பதில் நகரங்களுக்கு இடையே போட்டி உணர்வை ஊக்குவிக்கும் நோக்கத்திலான ஸ்வச் சர்வேக்ஷன் கணக்கெடுப்பு வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்படும் சிக்கிம் சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் சட்டமன்றக் குழு பாரதீய ஜனதாவுடன் இணைந்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் சிக்கிம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பாடுபட தாங்கள் விரும்புவதாக இந்த எம்எல்ஏ க்களின் தலைவர் திரு டோர்ஜி ஷெரிங் லேப்சா கூறினார் முன்னதாக எஸ்டிஎப் எம்எல்ஏ க்கள் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜேபி நட்டாவையும் சந்தித்தனர்

வன்முறையைக் கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைவது தொடர்பாக இந்த அமைப்பினருக்கும் மத்திய அரசு மற்றும் திரிபுரா அரசுக்கும் இடையே அண்மையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தது வண்முறையை கைவிட்டுள்ள தீவிரவாதிகளுக்கு அரசு ஏற்கனவே அளித்துள்ள உதவிகளின் படி எல்லா மறுவாழ்வு உதவிகளும் வழங்கப்படும் என திரிபுரா முதலமைச்சர் தெரிவித்தார் மேட்டுர் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி டெல்டா பகுதி பாசனத்திற்காக இன்று மேட்டுர் அணையை திறந்து வைத்தார் முதலமைச்சருடன் மூத்த அமைச்சர்கள் மற்றும் பொதுப் பணித்துறை அதிகாரிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மதகை திறந்தவுடன் பாய்ந்து வந்த நீரில் மலர்களைத் தூவினர்

புதுவை பேரணி புதுவையில் தெருவோரக் கடைகளை அகற்றக் கூடாது என வலியுறுத்தி தெருவோர வியாபாரிகள் இன்று பேரணி ஒன்றை நடத்தினர் சிஐடியு தொழிற்சங்க அமைப்பின் ஆதரவுடன் நடைபெற்ற இப்பேரணியின் போது தெருவோர வியாபாரிகளின் நலன்களை அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் இதற்கான சட்டத்தை புதுவையில் அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது கடற்கரை சாலை காந்தி திடலில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நடைபெற்ற இப்பேரணியின் முடிவில் தெருவோர வியாபாரிகளின் பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனுக் கொடுத்தனர் வானிலை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழை காரணமாகவும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்மாவட்டங்களில் வெப்பச் சலனம் காரணமாகவும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது